நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியை தங்களின் சொந்த சொத்தாக யாராவது நினைத்தால் ஏமாந்து போவார்கள் என்று முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் நாளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்க இருக்கிறார் மோடி தமிழ்நாடு எண்ணெய் எரிவாயுத் துறையில் தமிழகத்திற்கான பல்வேறு முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் தொடக்கி வைத்த திட்டங்களில் இயற்கை எரிவாயு எடுத்துச் செல்வதற்கான ராமநாதபுரம் தூத்துக்குடி குழாய்ப் பாதையும் பெட்ரோலை கந்தக நீக்கம் செய்ய சென்னை அருகே மணலியில் அமைக்கப்பட்டுள்ள சிபிசிஎல் ஆலையும் அடங்கும் நாகப் பட்டிணத்தில் காவிரிப் படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் நடுத்தரப் பிரிவு மக்களின் கவலைகள் குறித்து அரசுக்குள்ள அக்கறை காரணமாகவே எண்ணெய் எரிவாயு துறையில் இறக்குமதியை நம்பியுள்ள நிலையை மாற்றவும் இத்துறைக்கான உற்பத்தி மற்றும் வினியோக கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

முன்னதாக இன்று காலை நேஸ்காம் தொழில்நுட்ப மற்றும் தலைமைத்துவப் பேரவையின் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் உரையாற்றினார் உலக நாடுகளின் சந்தைக்காக உலகத் தரம் வாய்ந்த பொருட்களை இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என பிரதமர் திரு

முக்கியமாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் புதுமைப் படைப்பாளர்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கே வெளிநாடுகளை நம்பி இருந்த நிலை தற்போது மாறி உலகிற்கே கொரோனா தடுப்பூசிகளை நாம் வழங்கி வருவதாகவும் உலகமே நான்கு சுவர்களுக்குள் அடைபட்டுக் கிடந்த காலத்தில் இந்தியாவின் ஐடி துறையினர் அற்புதமான பல திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் மத்தியஅமைச்சரவை தொலைத் தொடர்பு துறைக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

ரவிசங்கர் பிரசாத் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இளம் குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ் வரும் அமலாக்க அமைப்புகளின் செயல்பாடுகளை மாவட்ட குற்றவியல் நீதிபதிகள் மூலம் கண்காணிக்கும் வகையிலான சட்டத் திருத்தங்களுக்கும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

ராகுல் காந்தி கூறியுள்ளார் இன்று மாலை புதுச்சேரியில் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் முன்னதாக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் திரு ராகல் காந்தி மாணவிகளுடன் கலந்துரையாடினார் ஆண்களுக்கு நிகரான இடத்தை பெண்கள் பெற்றால் தான் இந்தியா முழுமையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் தெரிவித்தார் ஜனநாயக அமைப்புகளில் பெண்களின் பங்கு முக்கியமானது என்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார் முன்னதாக புதுச்சேரி சோலை நகர் கிராமத்தில் மீனவப் பெண்களை திரு ராகுல் காந்தி சந்தித்துக் கலந்துரையாடினார் கடல்சார் விவசாயிகளே மீனவர்கள் என்றும் மீனவர்கள் உள்ளிட்ட விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு என்றும் அவர் கூறினார் கடல் வளத்தை பெரும் பணக்காரர்களின் பிடியில் இருந்து மீட்டு மீனவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

ராஜ்நிவாஸ் குறிப்பு ஒன்றில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரண்பேடி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள டாக்டர் கிரண்பேடி துணைநிலை அனுமதித்தற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் துணைநிலை ஆளுநராக புதுச்சேரிக்கு சேவை புரிந்தது ஆயுட்கால அனுபவம் என்று வாட்ஸ்ஆப்பில் அவர் கூறியுள்ளார் தம்முடன் ஒருங்கிணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரி மக்களின் நலனை மேம்படுத்துவதில் ராஜ்நிவாஸ் குழுவினர் செயல்பட்ட விதம் குறித்து தாம் மிகுந்த மனநிறைவு அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

தற்போது புதுச்சேரியின் பிரகாசமான எதிர்காலம் மக்களின் கையில்தான் இருப்பதாக டாக்டர் கிரண்பேடி மேலும் கூறியுள்ளார்

ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு

ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் இதை உறுதிப்படுத்தினார்

புதுச்சேரியில் ஒருவரும் காரைக்காலில் ஒருவருமான இருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்

உரிமம் பெறாத கடைகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

குறைக்கப்பட்ட பாட திட்டத்தின் அடிப்படையில் வினாத் தாள் தயாரிக்கப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்